மோடி அணை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் மூலம் வளர்ச்சியைக் கொண்டு வர முடியும் என்றும் குஜராத்தில் நர்மதா நதியின் குறுக்கே அமைந்துள்ள சர்தார் சரோவர் அணையே இதற்கு மிகச் சிறந்த உதாரணம் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் சர்தார் சரோவர் அணையின் உயரம் அதிகரிக்கப் பட்டதைத் தொடர்ந்து முதல் முறையாக அணை நிரம்பி இருப்பதை கொண்டாடும் வகையில் அணைப் பகுதியில் குஜராத் அரசு சார்பில் இன்று நடைபெற்ற நமாமி தேவி நர்மதே விழாவில் உரையாற்றிய அவர் சர்தார் சரோவர் அணை சர்தார் வல்லபாய் பட்டேலின் கனவு என்றும் உலகின் மிக உயரமான சர்தார் பட்டேலின் ஒற்றுமைச் சிலைக்கு நேர் எதிரே இக்கனவு நிறைவேற்றப் பட்டுள்ளதாகவும் கூறினார் அணைக்கட்டு திட்டம் நிறைவேறியதற்கான பெருமை மக்களையே சாரும் என்றும் இது அணையின் நீரை விவேகமான முறையில் பயன்படுத்திக் கொள்ளும் பொறுப்பை மக்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் சர்தார் சரோவர் அணையினால் குஜராத் மட்டுமின்றி மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தான் மக்களும் பயன்பெறுவார்கள் என்பதை சுட்டிக்காட்டிய அவர் சர்தார் சரோவர் அணையும் ஒற்றுமைச் சிலையும் உலக அளவில் முக்கிய சுற்றுலா மையங்களாக மேம்பட்டு வருவதால் மக்கள் இப்பகுதிகளை பிளாஸ்டிக் இல்லாத பிராந்தியமாக பராமரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்

முன்னதாக பிரதமர் தமது தாயாரைச் சந்தித்து பிறந்த நாள் ஆசி பெற்றார் சர்தார் சரோவர் அணையில் நர்மதா நதிக்கு ஆரத்தி எடுத்தும் அவர் வழிபட்டார் சர்தார் சரோவர் அணை மற்றும் ஒற்றுமை சிலையை சுற்றி உள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு பணிகளையும் பிரதமர் பார்வையிட்டார்

இந்த வாரம் முழுவதும் சேவை புரியம் வாரமாக கடைபிடிக்கப்படும் என்றும் பிஜேபி அறிவித்துள்ளது தடியரசு துணை தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா தகவல் ஒலிபரப்பு துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் பிரதமருக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று டுவிட்டரில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நாட்டு மக்களுக்கு சேவை புரிவதற்கு நல்ல ஆரோக்கியத்தை பிரதமருக்கு வழங்க இறைவனை வேண்டுவதாக குறிப்பிட்டுள்ளார்

நாட்டில் மாற்றம் கொண்டு வருவதே இம்முடிவுகளின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார்

முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ஊழல் வழக்குகளே அதிகம் இருந்ததாகவும் முந்தைய அரசுக்கு பாதுகாப்பு கொள்கை எதுவும் இல்லாத நிலையில் துல்லிய தாக்குதல் போன்ற உத்திகளை உள்ளடக்கிய நடப்பு அரசின் பாதுகாப்புக் கொள்கையை உலகமே பாராட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

மருத்துவமனைகளில் உள்ள உதவி மையங்களில் பயனாளிகளுக்குத் தேவையான சேவைகளை வழங்கும் ஆரோக்ய மித்ரா பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்க தேசிய திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் ஒத்துழைப்பு பெறப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்தார்

கிரண்பேடி புதுச்சேரியில் இரவு நேர ரோந்துப் பணியில் ஈடுபட அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் போலீஸ் காவலர் ஒருவர் அடங்கிய உள்ளுர் குழுக்களை அமைக்கலாம் என துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி யோசனை தெரிவித்துள்ளார்

இத்தகைய குழுக்களை அமைக்க மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துணை நிலை ஆளுநர் கேட்டுக் கொண்டுள்ளார் இணை கண்காணிப்பில் ஈடுபட ராஜ்நிவாஸ் ஒன்றும் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திமுகஅஇஅதிமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களும் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

ரா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படும் பிரபல எழுத்தாளர் கி

நாராயணசாமி அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினார் அவருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் சட்டப்பேரவை துணை தலைவர் திரு பாலன் ஆகியோரும் இருந்தனர்

கந்தசாமி செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்

சிவப்பு அட்டைதாரர்களுக்கும் இன்னும் ஒரு மாதத்திற்குள் ஏப்ரல் மாத அரிசிக்கான தொகை வழங்கப்படும் என்றும் படிப்படியாக தொடர்ந்து இலவச அரிசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்

வைத்திலிங்கம் கூறினார் புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே உள்ள பிஎஸ்என்எல் தலைமை அலுவலகத்தில் திரு வைத்திலிங்கம் இன்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சேவைகள் மற்றும் அதை மேம்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷாவின் இந்தி மொழி தொடர்பான செய்திக்கு பதில் அளித்த அவர் இந்தியாவை பிஎஸ்என்எல் மூலமே ஒருங்கிணைக்க முடியும் என்று கூறினார்

நாராயணசாமி துவக்கி வைக்க உள்ளார் இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் மாநிலங்களவை உறுப்பினர் திரு கோகுல கிருஷ்ணன் துறை அமைச்சர் திரு கமலகண்ணன் முதலமைச்சரின் நாடாளுமன்றச் செயலர் திரு லட்சுமி நாராயணன் தலைமைச் செயலர் திரு அஸ்வினி குமார் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர்

மழை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் திருவள்ளுர் காஞ்சிபுரம் தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் சேலம் ஆகிய வடமாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது